தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தெரிவித்துள்ளார்

ஒத்துழைப்பில் எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையில் அரசு நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்

நாள் அமலாக்க பிரிவு காவலுக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்று மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இன்று தொடங்கிய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் இரு அவைகளின் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை மத்திய அரசு உருவாக்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார்

மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் கௌரவம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை நாடு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் பிரதமரின் மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி குடியிருப்புகளுக்கு மின்இணைப்பு வசதி வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இரப்பதாகவும் அவர் கூறினார்

வருமான வரிக் கணக்குகளை தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவரின் உரையில் இடம்பெற்ற அம்சங்கள் அனைத்தும் ஆளும் கட்சியின் செயல்பாடுகளை உயர்த்தி காண்பித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த்சா்மா கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து ஆண்டுகால அரசு செயல்பாடுகளின் மதிப்பீடாகவே குடியரசுத் தலைவர் உரை அமைந்திருக்க வேண்டுமென்றும் மாறாக செயற்கையான உயர்வை வெளிக்காட்டியிருப்பதாகக் குற்றம்சாட்டினார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரின்போது பயனுள்ள விவாதங்களை உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு பிரச்சனை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்றார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதால் இந்த கூட்டத் தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைவதை உறுப்பினர்கள் உறுதி செய்வார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

ரயில்வே பட்ஜெட்டும் பொருளாதார ஆய்வறிக்கையும் நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது பட்ஜெட் உரையை அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனம் நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்கின்றன

பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலி நிலையத்தின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

சென்னை ஒன்று அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பிஜேபி குறித்த தவறான தகவல்களை காங்கிரஸ் கட்சியும் சில ஊடகங்களும் சிறுபான்மை மக்களிடையே பரப்பி வருவதாக பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார்

காங்கிரஸ் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் வாக்குவங்கி அரசியல் செய்வதாகவும் பிஜேபிக்கு எதிராக அவதூறு கருத்துகளை பரப்பிவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறுபான்மையின மக்கள் பொருளாதார ரீதியாக பின் தங்கியிருப்பதற்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கடைபிடித்துவந்த கொள்கைகளே காரணம் என்றார் தற்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசில் அனைத்து தரப்பு மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அனைவரின் ஒத்துழைப்பில் எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையில் பிஜேபி அரசு நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் பட்ஜெட் தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டம் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் திரு நரேந்திரசிங் தோமர் மற்றும் மூத்த அமைச்சர்களும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் இந்த கூட்டத்தொடரின்போது சர்ச்சை இல்லாத மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்றார் அகஸ்டா வெஸ்லேண்ட் ஹெலிகாப்டர் பேர ஊழலில் தொடர்புடைய ராஜீவ் சக்சேனாவை நான்கு நாள் அமலாக்க பிரிவு காவலுக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ சென்னையில் இதனை வெளியிட்டார்

இந்தியாவின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு ஷா மெகமூத் குரேசி பிரிவினைவாதி மிர்வாஷ் உமர் ஃபரூக்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை இந்தியா வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கவேண்டிய தருணம் பாகிஸ்தானுக்கு வந்துள்ளதாகவும் ஆனால் அந்நாடு எதையும் கண்டுகொள்ளாமல் செயல்பட்டுவருவதாகவும் திரு ரவீஸ்குமார் கூறினார் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நியூஸிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது ஹாமில்டன்னில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூஸிலாந்து முதலில் பந்துவீச தீர்மானித்தது

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர்